இன்று பிற்பகல் விண்ணில் செலுத்தப்படுகிறது

பிரதமா் திரு நரேந்திரமோடி பங்ளாதேஷ் பிரதமா் திரு ஷேக் ஹசீனா இடையேயான உச்சிமாநாடு இன்று நடைபெற்றது

பொதுத்தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்று ஆசியர்களுடன் கலந்துரையாடுகிறார்

முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது

இதற்கான ஆயத்தப் பணிகள் கமூகமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பங்ளாதேஷ் பிரதமா் திருமதி ஷேக் ஹசீனாவுடனான உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார்

இந்த சூழ்நிலையிலும்கூட இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு நீடித்ததாகவும் அவர் தெரிவித்தார்

தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் பங்க பந்து ஷேக் முஜ்பர் ரஹ்மாளின் கொள்கைகள் இளைஞர்களுக்கு இன்றளவும் உந்து சக்தியாக உள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் பங்ளாதேஷ் விடுதலைக்காக முழுமனதோடு ஆதரவு அளித்த இந்தியாவுக்கு தங்கள் நாடு என்றென்றும் நன்றிக்கடன் பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்தார் பங்க பந்து மகாத்மா காந்தியடிகளின் டிஜிட்டல் கண்காட்சியையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர் இந்தியா வின் ஹல்திபாரி பங்ளாதேஷில் உள்ள சிலாஹெட்டி இடையேயான புதிய ரயில் பாதையையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் ஷேக் முஜ்பா் ரஹ்மாளின் நினைவு அஞ்சல் தலையையும் திரு நரேந்திரமோடியும் திருமதி ஷேக் ஹசினாவும் வெளியிட்டனர் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவதில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த நிறுவனங்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒருங்கிணைந்த வலுவாள கட்டமைப்பு அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் கூடுதலாக ஐந்து கோடி வேலை வாய்ப்புக்களை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் துறையின் வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்நுட்பம் இந்த தேவைப்படுவதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார்

இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனத்தின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் காரணமாக பிற நாடுகளுடனான வா்த்தக வாய்ப்பு முற்றுபெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் குட்டிக்காட்டினார் எளிதாக தொழில் புரிவதற்கு உகந்த நாடாக இந்தியா தற்போது உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பொது மற்றும் நுழைவுத் தேர்வுகள் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் சமூக வலைதளங்கள் வாயிலாக நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் பங்கேற்கும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இந்த தேர்வுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது மாலை நான்கு மணி அளவில் நேரலையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார்

தமிழகம் முழுவதும் இம்மாத இறுதிக்குள் இரண்டாயிரம் மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்ட்ம் லத்துவாடியில் மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்

விவசாய சங்க பிரதிநிதிகள் தொழில்துறையினா் மற்றும் மகளிா் சுய உதவி குழுவினருடனும் தற்போது கலந்துரையாடி வருகிறார்

வீடுகளற்ற மற்றும் ஆதரவற்றவா்களுக்கு இந்த பிரிவில் தரமான உணவும் வழங்கப்படுவதாக அவா் தெரிவித்துள்ளார் இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலன் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார்

மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவா்களின் எண்ணிக்கை தற்போது மூன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதமா உள்ளது என்றும் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளது சா்வதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில் தான் குணமடைவோா் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களின் குறைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று கேட்டறிந்து தமிழக அரசு தீர்வு கண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் கோரிக்கைகளை வீடு வீடாகச் சென்று அமைச்சர் பெற்றுக் கொண்டார் இவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

உத்திரபிரதேசத்தில் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டத்தை அம்மாநில அரசு இன்று அறிமுகப்படுத்துகிறது அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து சுட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் இந்த திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பரேய்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு விவசாயிகளிடையே உரையாற்றுகிறார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாகவும் அது குறித்த நன்மைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைக்க உள்ளார்

இந்த தேர்தலில் பிஜேபி சிறப்பாக செயல்பட்டிருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்

பஞ்சாபையொட்டி எல்லைப்பகுதியில் ஊடுறுவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அட்டாரி எல்லைப்பகுதியில் எல்லை பாதுகாப்புப் படையினர் இந்த நடவடிக்கைய மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட கிரிக்கெட் போட்டி இன்று அடிலைடில் தொடங்கியது

முஸ்டாக் அவி கோப்பைக்காள டுவெண்டி டுவெண்டி கிரிகெட் போட்டியில் பங்கேற்க உள்ள தமிழக அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் பெங்களூரு அணி இன்று ஒடிஸா அணியை எதிர்கொள்கிறது